முதலமைச்சருடன் பேசி முடிவு செய்யப்படும் என்று மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி தெரிவித்திருக்கிறார்

அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் டாக்டர்

தங்கமணி கூறியிருக்கிறார்

ஊரடங்கு உத்தரவு காரணமாக தமிழகத்தில் சிறிய மற்றும் பெரிய தொழிற்சாலைகள் தற்போது இயங்காத நிலையில் அவற்றிற்கான குறைந்தபட்ச மின்சார கட்டணத்தை ரத்து செய்வது குறித்து தமிழக முதலமைச்சருடன் பேசி முடிவு செய்யப்படும் என்றும் அமைச்சர் கூறினார்

விஜயபாஸ்கர் கூறியிருக்கிறார்

கரூர் மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளுக்கும் சுகாதாரத்துறை ஊழியர்கள் வீடு வீடாக சென்று நோயாளிகள் குறித்த விவரங்களை சேகித்து வருவதாக அவர் தெரிவித்தார் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளில் வசிப்பவர்கள் வீட்டை விட்டு வெளியே வரவேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார்

சண்முகசுந்தரம் கூறியிருக்கிறார்

மாவட்டத்தில் சுகாதாரத்துறை ஊழியர்கள் மற்றும் அலுவலர்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்றும் காய்ச்சல் இருமல் சளி உள்ளதா என ஆய்வு செய்து வருவதாகவும் அவா் கூறினாா்

இவர்களுக்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது

அருண்கந்தர் தயாளன் கூறியிருக்கிறார்

ஊரடங்கு காரணமாக காய்கறிகள் பழங்களை விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யக்கோரிய மனுவுக்கு பதிலளிக்குமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயா்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதுதொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதிகள் கிருபாகரன் ஹேமலதா ஆகியோர் அடங்கிய அமர்வு இவ்வாறு உத்தரவிட்டது வழக்கு விசாரணையின் போது ஆஜரான மாநில அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் விவசாயிகளின் விளைப்பொருட்களை நேரடியாக கொள்முதல் செய்ய மாவட்ட அளவில் குழுக்கள் அமைக்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தாா் இதை பதிவு செய்துகொண்ட நீதிபதிகள் விவசாயிகளின் நலனுக்காக அரசு அறிவித்துள்ள சலுகைகள் குறித்து விரிவாக விளம்பரம் செய்ய மாநில அரசுக்கு உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்தி வைத்தனர்

புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை இணைச் செயலர் திரு

நாட்டில் ஹைட்ராக்சி குளோரோகுயின் மருந்து போதுமான அளவு இருப்பு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தா்

வி வெங்கடேஸ்வரன் வழங்கும் அறிந்ததும் அறியாததும் குறித்த பதிவு

இதனால் சுமார் ஒரு லட்சும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பயனடையும் என்று அரசு வட்டாரங்கள் தெரிவித்தன

இத்தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட பொதுநலன் கோரும் மனுவை நேற்று விசாரித்த நீதிபதிகள் அஷோக் பூஷன் ரவீந்திர பட் ஆகியோர் அடங்கிய அமர்வு இவ்வாறு உத்தரவிட்டது மத்திய மாநில அரசுகள் உலக சுகாதார அமைப்பு அல்லது இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றால் அங்கீகரிக்கப்பட்ட அரசு மற்றும் தனியார் ஆய்வகங்களில் மட்டுமே இந்நோய்க்கானபரிசோதனைய நடத்த வேண்டும் என்றும் அந்த அமா்வு கட்டிக்காட்டியுள்ளது

ஊரடங்கு காலத்தில் வீட்டில் உள்ள குழந்தைகள் நேரத்தை வீணடிப்பதை தவிர்க்க பாரம்பரிய விளையாட்டுகளை அவர்களுக்கு பெற்றோர் கற்றுத்தர வேண்டும் என்று குழந்தை நல மருத்துவர் டாக்டர் ராமச்சந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார்